புல்வாமா தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பாகிஸ்தான் நேர்மையுடன் செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது

ஒடிசா மாநிலம் கொராபட் மாநிலம் ஜெய்போரில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் விண்வெளியிலும் சவுக்கிதார் எனப்படும் காவலாளிகளை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை தமது அரசு தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டார்

இந்த மிஷன்சக்தி திட்டத்தை குறை கூறுபவர்களுக்கு வரும் தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்றும் பிரதமர் கூறினார்

இன்றுமாலை ராமநாதபுரம் பரமக்குடியில் திமுக வேட்பாளருக்கு அவர் ஆதரவு திரட்டுகிறார்

தூத்துக்குடியில் திமுகவிற்கு திமுக தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வந்தால் தூத்துக்குடி நகருக்கு குடிநீர் கொண்டுவந்த குரூஸ்

பர்ணான்டோவிற்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என்றார்

தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கழுகுமலை காலாங்கரை கல்லூரணி வானரமூட்டி பகுதிகளில் இன்று வாக்குகள்சேகரித்த அவர் மக்கள் விருப்பத்திற்கு எதிராக தங்களது கூட்டணி நடந்துகொள்ளாது என்றார்

இது தீவிரவாத தாக்குதல் சம்பவம் என்பதையே பாகிஸ்தான் ஏற்க மறுப்பதாக தெரிவித்த அவர் இதுவரை பயங்கரவாதிகள் முகாம்களை அழிக்க மேற்கொண்ட முயற்சிகள் குறித்து எந்த தகவலும் பாகிஸ்தான் வெளியிடவில்லை என்றார் தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேவையான அனைத்து ஆவணங்களும் பாகிஸ்தானிலேயே இருப்பதாகவும் அந்நாடு நேர்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது

எனவே தீவிரவாதிகளை அழிக்க வெளிப்படையான பலனளிக்கக்கூடிய நடவடிக்கைகளை பாகிஸ்தான் உடனடியாக எடுக்கவேண்டும் என அவர் வலியுறுத்தினார்

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது திட்டமிட்ட குற்றசாட்டு என்று குறை கூறினார்

மேலும் இந்திய பொலிவிய வர்த்தக கூட்டமைப்பு கூட்டத்தில் பங்கேற்கும் அவர் சாண்டா குரூஸ் பல்கலைக்கழக மாணாக்கருடன் கலந்துரையாடுகிறார்

இதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு டி ஆனந்த் ஆய்வு செய்தார்